நேற்று காலமான முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதைகளுடன் புதுடெல்லியில் இன்று மாலை நடைபெற்றன மாநிலங்களவையின் கூட்டத்தொடர் தேதி இன்று மறு குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது முன்னாள் தமிழக முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான கருணாநிதியின் திருவுருவச் சிலையை இன்று சென்னையில் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தாபானர்ஜி திறந்து வைத்தார்

இதற்கான அரசிதழ் அறிவிக்கையை மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது

நேற்று இரவு காலமான மூத்த பிஜேபி தலைவரும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான சுஷ்மா சுவராஜின் இறுதிச் சடங்குகள் புதுடெல்லி லோதி மயானத்தில் இன்று மாலை நடைபெற்றன குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு அமித்ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மூத்த பிஜேபி தலைவர் திரு

அத்வானி மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கேஜரிவால் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் இதா தலைவர்கள் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர் முன்னதாக சுஷ்மா ஸ்வராஜின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து புதுடெல்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் சுஷ்மா சுவராஜின் உடல் வைக்கப்பட்டிருந்த போது ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் புதுடெல்லியில் நேற்ற காலமான முன்னாள் வெளியுறுவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் மறைவிற்கு இன்று மாநிலங்களவையில் இரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு இரங்கள் குறிப்பை வாசிக்கையில் பொதுவாழ்வில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தவர் சுஷ்மா சிவராஜ் என்றும் திறமையான பேச்சாளரும் சிறந்த நாடாளுமன்ற வாதியுமான சுஷ்மா சிவராஜின் மறைவினால் நல்ல நிர்வாகி ஒருவரை நாடு இழந்திருப்பதாகவும் கூறினார் பின்னர் மறைந்த தலைவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவையில் இரண்டு நிமிடம் மவுனம் அனுசரிக்கப்பட்டது தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது பற்றிய மசோதாவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் விவாதம் இன்றி நிறைவேற்றினர் ஜாலியன் வாலாபாத் தேசிய நினைவகம் பற்றிய திருத்த மசோதாவையும் விவாதம் இன்றி அவையில் நிறைவேற்ற அரசு விரும்பிய போதிலும் காங்கிரஸ் அதை ஆட்சேபித்ததால் இம் மசோதாவை நிறைவேற்ற இயலவில்லை முன்னதாக ஜம்மு காஷ்மீர் இட ஒதுக்கீடு பற்றிய இரண்டாவது திருத்த மசோதாவை அரசு மாநிலங்களவையில் இருந்து விலக்கிக் கொண்டது

மாநிலங்களவையில் இன்றைய அலுவல்கள் முடிந்ததை தொடர்ந்து அவைத் தலைவர் திரு வெங்கை நாயுடு அவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்தார்

மக்களவையின் கூட்டத் தொடர் நேற்றே மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப் பட்டதும் குறிப்பிடத் தக்கது

முக்கிய வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டு இருப்பதால் வரவிருக்கும் காலங்களில் நாட்டின் பொருளாதார செயல்பாடுகள் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது

தமிழக முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான கருணாநிதியின் முதலாம் ஆண்டு நினைவு நாளான இன்று சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரின் திருவுருவச் சிலையை மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி திறந்துவைத்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கருணாநிதி நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடங்களில் செல்வி ம்ம்தா பேனர்ஜி திரு

ஸ்டாலின் திரு

நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்களும் ஏராளமான திமுக வினரும் அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி மாநில திழுக தலைவர்கள் கருணாநிதி சிலை திறப்பு விழாவிற்காக சென்னை செல்ல வேண்டி இருந்த நிலையில் நேற்று இரவே புதுவையில் அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் சிவா உள்ளிட்ட திமுக தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர் புதுவையில் கவிஞரேறு வாணிதாசனார் நினைவு நாளான இன்று சட்டமன்றம் எதிரே பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி சட்டப்பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்து நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பல்வேறு தமிழ் அறிஞர்களும் வாணிதாசனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ழூத்த பிஜேபி தலைவரும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான சுஷ்மா ஸ்வராஜ் மறைவிற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சண்டிகரில் பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்த காலத்தில் நண்பர்களாகப் பல விஷயங்களை தாங்கள் விவாதித்த நாட்களை மறக்க முடியாது என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வாட்ஸ் அப் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் முதுபெரும் நாடாளுமன்ற வாதியும் மிகச் சிறந்த பேச்சாளரும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான சுஷ்மா சுவராஜின் மறைவு நாட்டிற்கே மிகப்பெரிய இழப்பு என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் புதிய டிஜிபி யாக திரு பாலாஜி ஸ்ரீவாஸ்தவா இன்று பொறுப்பேற்றுள்ளார் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் மூத்த போலீஸ் அதிகாரிகள் அவரை வரவேற்றனர் டிஜிபி யாகப் பொறுப்பேற்ற பின்னர் திரு ஸ்ரீவாஸ்தவா ஆயுத காவல் படையினர் அளித்த அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக் கொண்டார் பின்னர் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி ஆகியோரை மரியாதை நிமித்தம் அவர் சந்தித்துப் பேசினார் திரு பாலாஜி ஸ்ரீவாஸ்தவா மிகச்சிறந்த அதிகாரியாக பெயர் எடுத்தவர் என்றும் புதுவையில் எவ்வித அச்சமும் பக்கச் சார்பும் இன்றி சட்டம் ஒழுங்கை அவர் நிலை நிறுத்துவார் என்றும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வாட்ஸ் அப் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் நில அபகரிப்பு ரவுடியிசம் மிரட்டிப் பணம் வசூலித்தல் போன்ற குற்றங்களை புதிய டிஜிபி சகித்துக்கொள்ள மாட்டார் என்பதால் புதுவையில் சட்ட அமலாக்கத்திற்கு மிக நல்ல காலம் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து விதிகளை மீறுவோர் இனி சட்டத்தை மதிக்க தயாராக வேண்டும் என்றும் துணை நிலை ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார்

இந்த அமைப்பின் தலைவர் திரு